கட்டவாக்குப்பதிவு தற்போதுநடைபெற்றுவருகிறது

உலக ஸ்பெயினில் தொடங்குகிறது

இந்தநான்காம் கட்டதேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் தங்கள் கடமையைநிறைவேற்றுமாறுபிரதமர் ஐனநாயகக் திருநரேந்திரமோடிவேண்டுகோள் விடுத்துள்ளாா் இளையோர் குறிப்பாக மற்றும் மகளிர் தவறாமல் வாக்களிக்கவேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையேஐந்தாம் கட்டவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளபகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

மகாராஷ்டிரா சத்திஷ்கா் உத்திரபிரதேசம் தில்லி கா்நாடகா தமிழ்நாடு கேரளா மத்தியபிரதேஷ் குஜராத் ராஜஸ்தான் ஆகியமாநிலங்களில் இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கைதொடர்ந்துஅதிகரித்துவருகிறது இதன் காரணமாக இந்தமாநிலங்களில் பல்வேறு புதியகட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் மாநிலஅரசுவிதித்துள்ள புதியகட்டுப்பாடுகள் இன்றுமுதல் செயல்பாட்டுக்குவந்துள்ளன

மூலமே இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்த இதள் முடியும் என்றும் அமைச்சர் கூறினார்

இது தொடர்பாக இன்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் பொதுத் திட்டமிட்டபடிநடைபெறும் தேர்வுகள் என்றுசிபி எஸ் இ அறிவித்திருப்பதைசுட்டிக்காட்டியுள்ளார்

இதனையொட்டிநாடுமுழுவதும் தடுப்பூசிசெலுத்துவதற்கானசிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

தமிழகத்திலும் தடுப்பூசிசெலுத்தும் பணியினைவிரைவுபடுத்துவதற்கானநடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கொண்டவர்கள் தவணைதடுப்பூசிசெலுத்திக் மறவாமல் முதல் இரண்டாவதுதவணைதடுப்பூசியைசெலுத்திக் கொள்ளவேண்டுமென்றுசென்னைமாநகராட்சி ஆணையர் திருபிரகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் தடுப்பூசியைதயக்கமின்றிசெலுத்திக் கொள்ளவேண்டுமென்றுகேட்டுக் கொண்டுள்ளார்

கிருஷ்ணகிரிமாவட்டத்தில் தடுப்பூசிசெலுத்திக் கொண்டவர்கள் தங்களுக்குஎந்தபாதிப்பும் ஏற்படவில்லைஎன்றும் பொதுமக்கள் தயக்கமின்றிதடுப்பூசிசெலுத்திக் கொள்ளவேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டனர்